கொண்டாட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது

வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்

இதற்கான செயல் திட்டங்கள் பற்றி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமை செயலகத்தில் துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீர்செல்வம் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் காந்தி பிறந்த தினமான அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படவுள்ளது மாநில எரிசக்தித் துறையின் திட்டப்பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது

அவர் நாட்டுக்கு அர்ப்பணிப்புடன் கூடிய சேவையாற்றும் வகையில் நீடூழி வாழ வேண்டுமென்று குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு மூத்த அமைச்சர்கள் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தா்ராஜன் மற்றும் தலைவா்கள் பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இந்திய கணக்கு தணிக்கைத்துறை அரசு எந்திரம் முறையாக செயல்பட உதவி வருவதாக குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் கூறயிருக்கிறார் புதுதில்லியில் இன்று தம்மை சந்தித்த கணக்கு தணிக்கை சேவை பயிற்சி அதிகாரிகளிடையே பேசிய அவர் உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கை தற்போதுள்ள இரண்டு சதவீதத்திலிருந்து கணிசமாக அதிகரிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் அதைத் தொடர்ந்து தம்மை சந்தித்த இந்திய தகவல் சேவை பயிற்சி அதிகாரிகளிடையே அவர் பேசுகையில் மத்திய அரசின் திட்டங்கள் பற்றிய தகவல் நாட்டின் குக்கிராமங்களை எட்டுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்றார் தமிழக மின்துறை போதிய அளவுக்கு நிலக்கரியை சேமித்து வைக்காமல் பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நடவடிக்கை எடுக்க முயல்வது நிர்வாக குளறுபடியை பிரதிபலிப்பதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சா் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு நாகர்கோவில் நாகராஜாகோவிலில் சிறப்பு வழிபாடு செய்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழக மின் நிலைமை மேம்பட மத்திய அரசு உதவ தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக சிறைச்சாலைகளில் முதல் வகுப்பு சிறைகளில் தொலைக்காட்சி உட்பட பல்வேறு வசதிகள் செய்து கொடுத்திருப்பதாக சட்டத்துறை அமைச்சா் திரு சி வி சண்முகம் கூறியிருப்பதை ஏற்க முடியாது என்றும் அவ்வாறு வசதிகள் செய்தால் சிறை செல்வதும் சுகமே என்ற சிந்தனை ஏற்படக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் ஏய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் தமிழக நுண்கலைகளை இளைஞ்களிடம் கொண்டு சேர்க்க வகை செய்யும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று மாநில அரசுக்கும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள வால்டிலோயர் மாநில கலாச்சாரத் துறைக்கும் இடையே கையெழுத்தானது இதற்கான ஒப்பந்தத்தில் தமிழ் பண்பாட்டு மற்றும் தொலியல்துறை அமைச்சர் திரு கே பாண்டியராஜன் பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஓ பிரிசாட் ஆகியோர் கையெழுத்திட்டனர் தமிழ் பாரம்பரிய இசை வகுப்புக்கள் ஓவியம் மற்றும் சிற்ப கலைகள் பற்றிய கண்காட்சிகளும் பிரான்ஸ் நாட்டு கலைகள் பற்றிய நிகழ்ச்சிகளும் நடத்த வகை செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

பன்னீர் செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு டி ஜெயக்குமார் திரு சி பி சண்முகம் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் பொதுச்செயலாளர் திரு க அன்பழகன் மதிமுக பொதுச் செயலாள் திரு வைகோ பா மக நிறுவனா் மருத்துவர் ச ராமதாசு திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு

திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலத்தினர் இதனிடையே சென்னை அண்ணாசாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு அவமரியாதை செய்த நபரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று திரு மு க ஸ்டாலின் திரு வைகோ உள்ளிட்டோர் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் இதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் மீது நான்கு பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது கோவா முதலமைச்சா் திரு மனோகா் பாரிக்கா் உடல்நலக்குறைவு காரணமாக அங்கு நிலவும் அரசியல் சூழ்நிலைகள் பற்றி பிஜேபி மத்தியக் குழு இன்று கோவாவில் மாநில பிஜேபி மூத்த தலைவா்களை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர் திரு பாரிக்கர் தற்போது தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கேரள வெள்ள நிவாரண நிதிக்கு தமிழக முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய ஒருமாத சம்பள தொகைக்கான வரைவோலைகள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று வழங்கினார்

தமிழ்நாடு நெடுஞ்சாலைதுறை ஒப்பந்த முறைகேடு புகாரில் தொடா்புடைய ஒப்பந்தப்புள்ளி விவரங்களை தாக்கல் செய்யுமாறு மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நீதித்துறை மற்றும் காவல்துறை பற்றி அவதூறாக பேசிய குற்றச்சாட்டின் பேரில் பிஜேபி தேசிய செயலாளர் திரு எச் ராஜாவுக்கு எதிராக சென்னை உயா்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த வழக்கில் நான்கு வாரத்திற்குள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டுமென்று திரு எச் ராஜாவுக்கு நீதிபதிகள் திரு சி டி செல்வம் திரு நிர்மல்குமார் ஆகியோர் அடங்கி அமர்வு உத்தரவிட்டுள்ளது நீதிபதி திரு ஹுலுவாடி ரமேஷ் திரு கல்யாண சுந்தரம் ஆகியோரைக் கொண்ட மற்றொரு அமர்வு இப்புகார் பற்றி மனு தாக்கல் செய்தால் அதனை விசாரணைக்கு ஏற்பதாக இப்பிரச்சினையை எழுப்பிய வழக்கறிஞர்களிடம் தெரிவித்தது திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்ட நேரிட்டால் அது பற்றிய தகவலை பெற முடியுமா என்பது பற்றி நேரில் ஆஜராகி பதிலளிக்க இந்திய கடலோர காவல்படையின் தென்மண்டல தளபதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்ரமணிய பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு தமிழகத்தில் உள்ள மீன்பிடி படகுகள் பற்றிய விவரங்களை மீன்வளத்துறை இணை இயக்குநர் நேரில் ஆஜராகி வழங்க வேண்டுமென்று கூறி விசாரணையை வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தது

கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்த அகவிலைப்படி உயர்வு கணக்கிட்டு வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும்

விளையாட்டில் உயரிய விருதான கேல்ரத்னா விருதுக்கு கிரிக்கெட் அணி தலைவர் விராட் கோலி பளூதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு ஆகியோரது பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன விராட்கோலி சா்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் தர வரிசையில் முதலிடம் வகிக்கிறார்